பாதையில் அழைத்துச் செல்ல முடியும் என்று பிரதமர் திரு நரேந்திர மோதி கூறியிருக்கிறார் சரக்கு மற்றும் சேவை வரி ஒட்டுமொத்த பொருளாதாரத்தை பாழ்படுத்திவிட்டதாக காங்கிரஸ் தலைவர் ராகுல் காந்தி குற்றம் சாட்டியுள்ளார் அஇஅதிமுகவின் தேர்தல் வாக்குறுதிகள் அனைத்தும் நிறைவேற்றப்படும் என்று அக்கட்சியின் இணை ஒருங்கிணைப்பாளர் திரு எடப்பாடி பழனிசாமி தெரிவித்திருக்கிறார் மக்களவை தேர்தலுக்குப்பின்னர் பிஜேபியுடன் கூட்டணி சேர்வதற்காக திமுக பேச்சு நடத்தி வருவதாக வந்துள்ள செய்திகளுக்கு அதன் தலைவர் திரு மு க ஸ்டாலின் மறுப்பு தெரிவித்துள்ளார் தமிழ்நாடு

பங்கேற்கும் தேர்தல் தொடர்பான பயிற்சி முகாம் சென்னையில் இன்று நடைபெறுகிறது

பிஜேபி மூத்த தலைவரும் பிரதமருமான திரு நரேந்திர மோதி நேற்று பீகார் மாநிலம் பக்சர் சாசாராம் ஆகிய இடங்களில் நடைபெற்ற தேர்தல் பிரச்சாரக் கூட்டத்தில் உரையாற்றினார் காங்கிரஸ் கட்சி மீண்டும் ஆட்சிக்கு வந்தால் இந்தியாவை அவர்கள் இருண்ட காலத்திற்கு அழைத்துச் சென்று விடுவார்கள் என்றார் பிஜேபி தலைமையிலான தேசிய ஜனநாயக கூட்டணியால் மட்டுமே நாட்டை ஒளிமயமான பாதையில் அழைத்துச் செல்ல முடியும் என்றும் அவர் குறிப்பிட்டார் அனைவருக்குமான வளர்ச்சி என்பதே தேசிய ஜனநாயகக் கூட்டணியின் தாரக மந்திரம் என்றும் பிரதமர் கூறினார்

காங்கிரஸ் தலைவர் திரு ராகுல் காந்தி நேற்று மத்தியப்பிரதேச மாநிலம் உஜ்ஜயின் நீமக் கந்தாவா ஆகிய இடங்களில் பிரச்சாரத்தில் ஈடுபட்டார் மத்திய அரசின் பணமதிப்பிழப்பு கொள்கை அமல்படுத்தப்பட்டதால் சிறு குறு நடுத்தர தொழில் நிறுவனங்கள் பாதிக்கப்பட்டதாகவும் சரக்கு மற்றும் சேவை வரி ஒட்டுமொத்த பொருளாதாரத்தை பாழ்படுத்திவிட்டதாகவும் குற்றம் சாட்டினார் ஏழைகள் விவாசாயிகள் இளைஞர்கள் மகளிர் ஆகியோர் நலனைப் பாதுகாப்பதில் காங்கிரஸ் அக்கறை கொண்டுள்ளது என்றும் அவர் கூறினார் மத்தியில் காங்கிரஸ் ஆட்சி அமைந்தால் விவசாயிகளுக்காக தனி பட்ஜெட் தாக்கல் செய்யப்படும் என்றும் திரு ராகுல் காந்தி உறுதியளித்தார் பிஜேபி தலைவர் திரு அமீத் ஷா நேற்று கொல்கத்தாவில் பேரணியாக சென்றபோது திரிணமுல் காங்கிரஸ் கட்சியினருக்கும் பிஜேபி தொண்டர்களுக்கும் இடையே மோதல் ஏற்பட்டது இந்தப் பேரணி கொல்கத்தா பல்கலைக்கழக சாலையை அடைந்தபோது திரு அழீத் ஷாவுக்கு திரிணமுல் காங்கிரஸ் கட்சி மாணவர் பிரிவினர் எதிர்ப்பு தெரிவித்து போராட்டத்தில் ஈடுபட்டதால் இருதரப்பினருக்கும் இடையே மோதல் ஏற்பட்டதாக எமது கொல்கத்தா செய்தியாளர் தெரிவித்தார் இந்த மோதலின்போது சிலர் காயமடைந்தனர் சில இருசக்கர வாகனங்களுக்கும் தீ வைக்கப்பட்டது காவல்துறையினர் தடியடி நடத்தி கூட்டத்தைக் கலைத்ததால் அமைதி திரும்பியது பகுஜன்சமாஜ் கட்சித் தலைவர் செல்வி மாயாவதி சமாஜ்வாதி கட்சித் தலைவர் திரு அகிலேஷ் ஆகியோர் உத்திரப்பிரதேச மாநிலத்திலும் திரிணமுல் காங்கிரஸ் தலைவர் செல்வி மம்தா பேனர்ஜி ஜாதவ்பூரிலும் நேற்று பிரச்சாரம் மேற்கொண்டனர் மக்களவை தேர்தலுக்குப்பின்னர் பிஜேபியுடன் கூட்டணி சேர்வதற்காக அக்கட்சியுடன் திமுக பேச்சு நடத்தி வருவதாக வரும் தகவல்களை அக்கட்சியின் தலைவர் திரு மு க ஸ்டாலின் மறுத்துள்ளார் இது குறித்து அவர் விடுத்துள்ள அறிக்கையில் இதுபோன்ற தகவலை யாராவது உறுதிப்படுத்தினால் அரசியலை விட்டே தாம் விலகத் தயார் என்று அவர் சவால் விடுத்துள்ளார் முன்னதாக தூத்துக்குடியில் நேற்று செய்தியாளர்களிடம் பேசிய பிஜேபி மாநிலத்தலைவர் திருமதி தமிழிசை சவுந்தர்ராஜன் பிஜேபி கூட்டணியில் சேர்வதற்காக திமுக பிஜேபியுடன் தொடர்பில் இருப்பதாக கூறியிருந்தார் இதற்கு பதிலளிக்கும் வகையில் திரு ஸ்டாலின் இவ்வாறு அறிக்கை விடுத்துள்ளார் அஇஅதிமுக வின் தேர்தல் வாக்குறுதிகள் அனைத்தும் நிறைவேற்றப்படும் என்று அக்கட்சியின் இணை ஒருங்கிணைப்பாளரும் முதலமைச்சருமான திரு எடப்பாடி பழனிச்சாமி உறுதிபட தெரிவித்துள்ளார் சூலூர் சட்டப் பேரவைத் தொகுதிக்கு உட்பட்ட பகுதிகளில் பிரச்சாரம் மேற்கொண்ட அவர் குற்றச் செயல்கள் இல்லாத மாநிலமாக தமிழகத்தை உருவாக்குவோம் என்று கூறினார் திமுக வெற்றி பெற்றால் சட்டப்பேரவையில் அக்கட்சி உறுப்பினர்களின் எண்ணிக்கை மட்டுமே கூடும் என்றும் ஆனால் அஇஅதிமுக வெற்றி பெற்றால் மக்கள் நலத் திட்டங்கள் தொடர்ந்து நிறைவேற்றப்படும் என்றும் முதலமைச்சர் குறிப்பிட்டார் காங்கிரஸ் தலைவர் திரு ராகுல் காந்தியை பிரதமர் வேட்பாளராக அறிவித்த திமுக தலைவர் திரு மு க ஸ்டாலின் மூன்றாவது அணிக்கு ஆதரவு திரட்டிவரும் தெலங்கானா ராஷட்ரிய சமிதி தலைவர் திரு சந்திரசேகரராவை சந்தித்தது ஏன் என்றும் அவர் வினவியுள்ளார் திமுக ஆட்சியில் இல்லாத போதிலும் மாநில மக்களின் நலன்களுக்காக தொடர்ந்து குரல் கொடுத்து வருவதாக அக்கட்சித் தலைவர் திரு மு க ஸ்டாலின் தெரிவித்துள்ளார் ஒட்டப்பிடாரம் சுட்டப் பேரவைக்கு உட்பட்ட வல்லநாடு தெய்வ செயல்புரம் ஆகிய பகுதிகளில் பிரச்சாரம் மேற்கொண்ட அவர் பெண்கள் மற்றும் தாய்மார்களுக்கு பல்வேறு நலத்திட்டங்கள் திமுக ஆட்சியின் போது செயல்படுத்தப்பட்டதாக கூறினார்

பத்தாம் வகுப்பு படித்த ஒரு கோடி பேருக்கு வேலை வாய்ப்பு வழங்கப்படும் என்றும் அவர் தெரிவித்தார் தமிழ்நாடு

இந்த முகாமுக்கு தேர்தல் ஆணையம் ஏற்பாடு செய்துள்ளது

இதனிடையே தேர்தல் முடிவுகள் தொடர்பான கணிப்புகளை வெளியிட்ட தி எக்னாமிக் டைம்ஸ் ஐ ஏ என் எஸ் உள்ளிட்ட மூன்று ஊடக நிறுவனங்களுக்கு தேர்தல் ஆணையம் நோட்டீஸ் அனுப்பியுள்ளது

நாடு முழுவதும் நிலத்தடி நீர் ஆதாரங்களை பாதுகாக்கவும் கழிவு நீர் சுத்திகரிக்கப்பட்டு

இதுதொடர்பான மனுவை விசாரித்த தேசிய பசுமைத் தீர்ப்பாயத் தலைவர் நீதிபதி திரு ஆதர்ஷ்குமார் கோயல் மூன்று மாத காலத்திற்குள் இதற்கான செயல் திட்டங்களை சமர்ப்பிக்குமாறு மத்திய மாசுக் கட்டுப்பாட்டு வாரியத்தை அறிவுறுத்தியுள்ளார் உதகமண்டலத்தில் நடைபெற்று வரும் கோடை விழாவின் ஒரு பகுதியாக நீலகிரி மாவட்டம் குறித்த புகைப்படக் கண்காட்சியை நேற்று மாவட்ட ஆட்சியர் திருமதி இன்னசன்ட் திவ்யா தொடங்கி வைத்தார்

வன்முறைச் சம்பவங்களைக் கட்டுப்படுத்தும் வகையில் நாடு தழுவிய அளவில் இரவு நேரங்களில் ஊரடங்கு உத்தரவு தொடர்ந்து அமலில் இருக்கும் என்று இலங்கை அரசு அறிவித்துள்ளது நேற்று அமைதி நிலவியதாகவும் விரும்பத்தகாத சம்பவங்கள் எதுவும் நிகழவில்லை என்றும் எமது கொழும்பு செய்தியாளர் தெரிவிக்கிறார் வன்முறை சம்பவங்கள் நிகழாமல் இருக்க முஸ்லீம் மக்கள் அதிகமாக வசிக்கும் பகுதிகளில் அதிரடிப்படையினரை நிறுத்தவேண்டுமென்று இலங்கை பிரதமர் ரணில் விக்ரமசிங்கேயை நேற்று சந்தித்த ஸ்ரீலங்கா முஸ்லீம் காங்கிரஸ் தலைவரும் அமைச்சருமான திரு ரவூப் ஹக்கீம் கேட்டுக் கொண்டார்

சில இடங்களில் பலத்த காற்று வீசக்கூடும் என்றும் அது தெரிவித்துள்ளது இந்நிலையில் கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் நேற்று இடி மின்னலுடன் கூடிய கனமழையால் இரண்டாயிரம் வாழை மரங்கள் சேதமடைந்தன இருவரிச் செய்திகள் அமெரிக்காவுடன் போரிடும் எண்ணம் ஏதும் ஈரானுக்கு இல்லை என்று அந்நாட்டின் உயர் தலைவர் திரு அயத்துல்லா அலி காமினி கூறியிருக்கிறார் ஏமனில் கிளர்ச்சியில் ஈடுபட்டுள்ள ஹவுத்தி கிளர்ச்சியாளர்கள் செங்கடல் துறைமுகத்தை அந்நாட்டின் கடலோர காவல் படையிடம் ஒப்படைத்துவிட்டதாக ஐ நா தெரிவித்துள்ளது

தில்லி வந்துள்ள ஈரான் வெளியுறவு அமைச்சர் திரு முகமது ஜாவத் சாரீப் வெளியுறவுத்துறை அமைச்சர் திருமதி சுஷ்மா ஸ்வராஜை சந்தித்து இருதரப்பு உறவுகள் குறித்து பேச்சுக்கள் நடத்தினார்

ஒடிசாவில் ஃபானி புயலால் பாதிக்கப்பட்ட பகுதிகளில் சீரமைப்பு பணிகளில் மாநில அரசு ஊழியர்கள் தீவிரமாக ஈடுபட்டுள்ளனர் வரலாற்று சிறப்புமிக்க பூண்டி மாதா பேராலய தேர் பவனி தஞ்சாவூரில் நேற்று விமரிசையாக நடைபெற்றது

இந்திய ஜூனியர் ஆடவர் ஹாக்கி அணியின் கேப்டனாக மந்தீப் மோர் நியமிக்கப்பட்டுள்ளார் சர்வதேச கிரிக்கெட் கவுன்சிலின் முதல் பெண் நடுவராக இந்தியாவை சேர்ந்த திருமதி ஜி எஸ் லட்சுமி நியமிக்கப்பட்டுள்ளார்